பாரத் பார்வ் குடியரசு தின கண்காட்சி புதுதில்லி செங்கோட்டையில் தொடங்கியது

இந்தோனேஷிய பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாய்னா நேவால் கரோலினா மரீனை இன்று எதிர் கொள்கிறார்

மதுரை தஞ்சை திருநெல்வேலி மருத்தவமனைகளில் கட்டப்பட்டுள்ள உயர் சிறப்பு சிகிச்சைக்கான கட்டிடங்களையும் அவர் திறந்து வைக்கிறார் கேரள மாநிலம் கொச்சிக்கு செல்லும் பிரதமர் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு வளாகத்தையும் திறந்து வைக்கிறார் அப்பகுதியில் புதிய ரசாயன வளாகத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பிரம்மாண்ட அளவிலான சமையல் எரிவாயு சேமிப்பு கிடங்கையும் பிரதமர் திறந்து வைக்கிறார் எட்டுமானுரில் திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார்

இதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் தனது முதல் அலைவரிசையில் இன்று இரவு எட்டுமணிக்கு ஒலிபரப்புகிறது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 பிரதமர் அலுவலுகத்தில் யூ டியூப் இணையதளம் அகில இந்திய வானொலியின் இணையதளம் உள்ளிட்டவைகளிலும் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதுவரை தாய்மொழியின் சிறப்புகள் பேரிடர் மீட்பு படையினரின் திறமையான செயல்பாடுகள் சரக்கு சேவை வரி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் உரையாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியா இலங்கை இடையோன பரஸ்பர பொதுமக்கள் தொடர்பு கடந்த சில ஆண்டுகளாக கணிசமாக உயர்ந்துள்ளது என இலங்கை அரசு கூறியுள்ளது கொழும்புவில் நேற்று நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் இலங்கையின் நெடுஞ்சாலை மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு கபிர் ஆஸிம் சிறப்பு விருந்தினராகக் கலந்து கொண்டார் இரு நாடுகளுக்கு இடையேயான போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் என்றும் கூறினார்

இருதரப்பு உறவும் புதிய உச்சத்தை எட்டி வருவதாக அவர் கூறினார் பொருளாதாரம் மற்றும் வர்த்தக அளவிலான ஒத்துழைப்பும் கடந்த சில ஆண்டுகளாக கணிசமான அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் இந்திய அரசு வழங்கும் நிதி உதவியால் கணிசமான அளவில் இலங்கை மாணவர்கள் பயன்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பாரத் பார்வ் குடியரசு தின கண்காட்சி புதுதில்லி செங்கோட்டையில் நேற்று தொடங்கியது ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாட்டின் உயரிய பன்முகத்தன்மை மற்றும் கலாச்சாரம் காட்சிப்படுத்தப்படவுள்ளது பொதுமக்களிடையே தேசபக்தியை மேம்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் செய்தி இணையதளம் ஒன்றுக்கு பேட்டி அளித்த அவர் நாட்டில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் இங்கு தொழில் தொடங்க வாய்ப்பு அதிகம் இருப்பதாக அவர் கூறினார் இதன் காரணமாக உலகின் இரண்டாவது மிகப்பெரிய தொழில் தொடங்கும் சூழல் அதிகம் உள்ள நாடாக இந்தியா உள்ளது என்று கூறினார் இளைஞர்களின் ஆற்றல் மற்றும் படைப்புத்திறன் காரணமாக உலக அரங்கில் முக்கிய நாடாக இந்தியா உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தொழில் தொடங்கும் நடைமுறையை எளிதாக்க விதிமுறைகள் எளிதாக்கப்பட்டது வரித்துறையில் மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தமது அரசு எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் புதிய இந்தியா திட்டம் என்பது புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுவதாகவும் ஊரகப்பகுதி நிர்வாகத்தை மேம்படுத்தும் எண்ணத்துடன் இத்திட்டம் உள்ளதாகவும் அவர் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் மின்சார வசதி மற்றுமை் சாலை கட்டமைப்பை மேம்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் சர்வதேச அளவிலும் உள்நாட்டிலும் இந்திய இளைஞர்கள் மகத்தான சாதனைகளை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இளம் இந்தியர்களின் கனவுகளுக்கு நமது நாட்டில் கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் புதிய நம்பிக்கையுடனும் வாய்ப்புக்களை எதிர்நோக்கியும் இளைஞர்கள் முன்னேற வேண்டும் என்று தெரிவித்த பிரதமர் இளைஞர்களின் கனவுகளை நினைவாக்குவதற்கு மத்திய அரசு அனைத்து வாய்ப்புக்களையும் ஏற்படுத்தி தரும் என்று கூறினார் குடியரசு தினத்தை முன்னிட்டு முக்கிய பிரமுகர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தனது இல்லத்தில் நேற்று இரவு விருந்து அளித்தார் இந்நிகழ்ச்சியில் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோஸா பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் ரயில்வே துறை அமைச்சர் திர பியூஷ் கோயல் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன்சிங் மற்றும் முப்படை தளபதிகள் கலந்து கொண்டனர் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு சர்வதேச மற்றும் உள்நாட்டு பயணங்களின்போது வழங்கப்பட்ட பரிசுப்பொருட்கள் இன்று ஏலத்தில் விடப்படவுள்ளது மத்திய கலாச்சார அமைச்சகம் இந்த ஏலத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது

நாக்பூரில் தனது பயணத்தை தொடங்கும் இந்த ரயில் மும்பை இந்தூர் கயா வாரணாசி நட்டுன்வா கோரக்பூர்

அமெரிக்க ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டிற்கு தாலிபான் தீவிரவாதிகள் உத்தரவாதம் வழங்கியுள்ளனர் தாலிபான் அமெரிக்கா இடையே நான்காவது சுற்று பேச்சு வார்த்தைகள் கத்தாரில் நடைபெற்று வருகிறது அமெரிக்க மற்றும் அதன் கூட்டுப்படைகளுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் பயன்படுத்தப்பட மாட்டாது என்று தாலிபான்கள் அப்போது உறுதி அளித்தனர் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினர் வெளியேறுவதற்கான திட்டம் ஒன்றும் இந்தக் கூட்டடத்தில் வகுக்கப்பட்டது

அங்கு ராணுவம் உள்ளிட்ட மீட்புப் படையினர் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் ஸ்ரீநகரையொட்டிய புறநகர் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்புப்படையினர் அப்பகுதியை சுற்றிவளைத்தனர் இதில் இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச்சண்டை நடைபெற்றது

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்த நிறுவனத்தின் முதன்மை தலைமை மின் பொறியாளர் திரு என் கே குப்தா சூரிய மின்தகடு பொருத்தப்பட்ட புறநகர் ரயில் பெட்டிகள் நீலகிரி மலை ரயில் பெட்டிகள் மற்றும் பல்வேறு புதிய ரக ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட உள்ளதாகக் கூறினார்

வெனிசுலாவில் தேர்தல் நடத்தப்படவில்லை எனில் அந்நாட்டின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றிய தூதர்களுக்கான தலைவர் ஃபெடரிக்கா தெரிவித்துள்ளார் அந்நாட்டில் அதிபர் மற்றும் எதிர்க்கட்சித்தலைவரிடையே அதிகாரி போட்டி நிலவி வருவதால் பல்வேறு நாடுகளிடமிருந்து அழுத்தம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த அழிக்கையை ஃபெடரிக்க வெளியிட்டள்ளார் இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் சாய்னா நேவால் ஸ்பெயினின் கரோலினா மரீனை எதிர்கொள்கிறார்

ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றயைர் பிரிவில் ஜப்பானின் நவோமி ஒசாகா சாம்பியன் பட்டம் வென்றார்

மகளிர் இரட்டையர் பிரிவில் சமந்தா சங்க் இணை பட்டம் வென்றது இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் உலகின் முதல் நிலை வீரர் செர்பியாவின் நோவாக் ஜோக்கோவிச் முன்னணி வீரர் ஸ்பெயினின் ரபேல் நடாலை எதிர்கொள்கிறார்